பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்படும் என்று என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

மத்திய அரசு கூறியுள்ளது

கோல் கணக்கில் ரோமானியாவை வென்றது

ரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்ப அவர் வெளியிட்டு மகளிர் நலனுக்கான திட்டங்களையும் அறிவித்தார்

இரண்டு அவர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு சிறப்பு உதவித் தொகுப்பினை வழங்கும் இந்த உதவித் தொகுப்பில் மேற்கல்வி பயிலுதல் திறன்மேம்பாட்டு பயிற்சிவேலைவாய்ப்பு சுயதொழில் செய்தல் போன்றவை அடங்கும்

நான்கு குழந்தைகள் பாலின விகிதத்தை உயர்த்துவதற்காக சிறப்பாக செயலர்றறும் மூன்று மாவட்ட நிர்வாகங்களுக்கு முதல் மூன்று பரிசுகளாக தங்கம் வெள்ளி வெண்கலப் பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் ஐம்து அனைத்து குழந்தைகள் பராமரிப்பு இல்லங்களில் உள்ள முற்றிலும் ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகள் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத் துறையின் மூலம் இயங்கும் சமூக நலத்துறை சமூக பாதகாப்புத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்சித் திட்ட அலுவலகங்களில் ஏற்படும் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் எல்லைக்கு உட்படாத சி மற்றும் டி பிரிவு பணியிடங்களில் வயது கல்வி மற்றும் பிற தகுதிகளுக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் பணியமர்த்தப்படுவார் இஸ்லாமியர் நலனுக்கான புதிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார்

காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றுவது குறித்து விரைவில் நல்ல செய்தி வெளியிடப்படும் என்றும் திரு

டெல்டா பாசன விவசாயிகள் டெல்டா பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வேளான் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் அவர்களின் கோரிக்கைய பரிசீலித்து அதளை ஏற்று அண்மயில் தலைவாசல் கூட்ரோடு அருகில் புதிய கால்நடை துவக்க நிகழ்ச்சியில் நாள் பேசும் போது டெல்டா பகுதியில் பாதனாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்ற அறிவிப்பை நாள் வெளியிட்டேன் இது சம்பந்தமாக சட்ட நிபுணர்களுடன் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஒரு நல்ல செய்தி விரைவில் வெளிவரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கிடையே தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது முதலனமச்சா் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி ஷட்சி வாயிலாக தொடங்கி வைத்தாா் சென்னையிலிருந்து அவர் இப்பணிகளை தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று புதுதில்லியில் பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமயில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு அனைத்து வகையிலும் உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அரசுக்கு தொழில்நட்ப ரீதியில் ஆலோசனை வழங்குவதற்கென உயரதிகார தொழில்நட்பக்குழு ஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார்

பிரகாஷ் ஜவ்டேகள் கூறினார் மத்திய நகர்வோர் பாதுனப்பு ஆணையம் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஏற்படுத்தப்படும் என்று உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையில் இந்த ஆணையம் ஏற்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார் இந்த ஆணையத்தின்கீழ் புகா்களை விசாரிப்பதற்கென தனிப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படும் என்றும் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தாா் மண் வள அட்டைதினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது வேளாண் விளைப்பொருட்களின் உற்பத்தியை பெருக்கும் நோக்கில் இந்த மண்வள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது இந்த அட்டையை பயன்படுத்தி வாழை விவசாயிகள் கூடுதல் மகசூல் பெற்று அதிக இலாபம் ஈட்டியதாக திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி எமயத்தின் இயக்குநர் டாக்டர் உமா எமது செய்தியாளிடம் தெரிவித்தார்

அது சம்பந்தமான உர பரிந்துரையை கொடுத்திருக்கோம் இதனால் உர பயன்பாடு திறலும் அதிகித்துள்ளது

இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என பாடியநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் டாக்டர் பூபால முருகன் தெரிவித்தார்

அதன் அடிப்படயில் பாடியநல்லூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அடல் டிங்கிங் உருவாக்கப்பட்டுள்ளது

அடல் என்பது இந்திய மாணவர்களிடையே விஞ்ஞான மனோபாவம் புதுமை படைப்பாற்றல் ஆகியவற்றின் சூழலை உருவாக்க இந்தியாவில் மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள சிறப்பாள திட்டமாகும் இந்த திட்டம் புதுமையான பாரதத்தை அனைத்து வளர்ச்சிகளையும் உள்ளடக்கி செயல்படுத்தப்படும் திட்டம்

துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரியங்கா தேவி கோல் அடித்து இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்டார்

ஆசியக்கோப்பை மகளிர் கால்பந்து போட்டி இந்தியாவில் நடைபெறம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் சோப்ரா சிக்கி ரெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது